மின்னணு பாஸ்போர்ட் சேவை முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு

ஐ

சி சர்வதேச டெஸ்ட் ஒருநாள் கிரிக்கெட் அணிகளின் தலைவராகவும் சிறந்த கிரிக்கெட் வீரராகவும் விராட்கோலி அறிவிக்கப்பட்டிருக்கிறார்

பாஸ்போர்ட் சேவை திட்டத்தின் கீழ் மின்னணு விசா நடைமுறையையும் கொண்டு வர அரசு ஆலோசித்து வருவதாக குறிப்பிட்டார்

வெளிநாடுவாழ் இந்தியர்களுக்கு அதிக பலன்களை வழங்கும் வகையில் வெளிநாட்டு குடிமக்கள் அட்டைகள் வழங்கும் திட்டம் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் சென்ற ஆண்டு முதல் பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஷ்கா் விருதுகளில் வீர தீரத்தையும் இணைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது

சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விண்கலத்தில் பல்வேறு தொழில்நுட்ப யுக்திகள் கையாளப்பட வேண்டியிருப்பதால் அது தாமதமாகி வருவதாக குறிப்பிட்டார்

இதற்கான வகுப்புகள் வரும் கோடை காலத்தில் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

சிதம்பரத்தை விசாரிக்க மத்திய அரசின் அனுமதியை சிபிஐ கோரியுள்ளது

கார்த்தி சிதம்பரம் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கைதுசெய்யப்பட்டார்

சிதம்பரம் இக்காலங்களில் நிதியமைச்சராக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது

மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சந்தீப் நந்தூரி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனா்

விஜயபாஸ்கரும் சாலை பாதுகாப்பு மன்றத்தை துவக்கிவைத்து மாணாக்கருக்கு இதற்கான பேட்ஜை வழங்கினார்கள் ஜாக்டோஜியோ தமிழகத்தில் ஊதிய முறன்பாடுகள் களையப்பட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக பல்வேறு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுவதுடன் பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன

நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டாச்சியர் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

இதனிடையே நியாயமான கோரிக்கைகளுடன் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் ஊழியர்களுடன் அரசு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு தீர்வு காண வேண்டும் என்று பா

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னையில் நாளை தொடங்கிவைக்கிறார்